தமிழக காவல்துறை குற்றத்தடுப்பு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் நாட்டிலேயே முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

இப்பிரச்சனையை கேள்வி நேரத்திற்கு பின் இன்று அவையில் எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் இப்புதிய நடைமுறை மாநில அரசுகளின் நலனுக்கு எதிராக இருப்பதாகவும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரண்பட்டது என்றும் இதனை தமிழக அரசு எதிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்

தற்போது மத்திய அரசு இதுதொடர்பாக எடுத்துள்ள முடிவுகள் பற்றிய முழுவிபரம் வர மாநில அரசு காத்திருப்பதாக அவர் கூறினார்

ஆவடி நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த வகை செய்யும் புதிய சட்டமுன் வடிவையும் அவையில் அறிமுகப்படுத்தினார்

தங்கமணி வலியுறுத்தினார் ஏற்கெனவே அவையில் இதுதொடர்பான விவாதம் நடைபெற்ற போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் மதுரையிலிருந்து இலங்கைக்கு கடலுக்கடியில் மின் இழைகள் பதித்து மின்சாரத்தை கொண்டு செல்ல முடிவு செய்ததாக குறிப்பிட்டதை நினைவுகூர்ந்த அமைச்சர் மத்திய அரசின் தொழில்நுட்பக்குழு சமீபத்தில் இவ்வாறு மின் இழைகள் மூலம் மின்சாரம் கொண்டு செல்வது சாத்தியமற்றது என்று அறிக்கை சமா்ப்பித்திருப்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் மின்கோபுரங்கள் அமைப்பதை எதிர்த்து விவசாயிகளை போராட தூண்டுவது தவிர்க்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார்

மாநில வளர்ச்சி நலனுக்காக மேற்கொள்பப்டும் இது போன்ற திட்டங்களுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

தனபால் வலியுறுத்தியுள்ளார்

பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் எதிர்க்கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் கலந்துகொண்டிருப்பதாக குறிப்பிட்டார்

ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களில் அழைப்புகள் அனுப்பப்படுவதாகவும் சில இடங்களில் தொலைபேசி வாயிலாக அழைப்புகள் விடுக்கப்படுவதாகவும் அவற்றில் கலந்துகொள்ளுமாறு திமுக உறுப்பினர்களை தான் அறிவுறுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார்

இதில் அரசு விரைவு பேருந்து ஒட்டுனர் பேருந்தில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழந்தனர்

பன்வாரிலால் புரோகித் பெரம்பலூர் றீசாரதா மகளிர் கலைக்கல்லூரியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் கலந்துகொள்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணா ஆன்மீக பண்பாட்டு மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட திருப்பாவை மற்றும் திருவெண்பாவை ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றிபெற்ற பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கு அவர் பரிசுகளை வழங்குகிறார்